தமிழகத்தில் விரைவில் பேட்டரி மூலம் செயல்படும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார்

கேலோ இந்தியா தேசிய விளையாட்டு போட்டிகள் புனேயில் இன்று தொடங்குகின்றன

இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்ட்ரா ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு தேவேந்திர

உத்தரபிரதேச மாநிலம் ஆக்ராவில் செயல்படுத்தப்பட உள்ள கங்காஜல் குடிநீர் விநியோக திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைப்பதோடு ஆக்ரா நவீன நகர திட்டத்திற்கான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார்

மத்திய சமூகநீதி அதிகாரம் அளிப்புத்துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலோட் இதனை அறிவித்தார் முன்னதாக இம்மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது இதனிடையே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு இஸ்லாமியர் அல்லாத மக்கள் இடம்பெயர்ந்தால் குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நன்பகல்வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை இன்று கூடியதும் மையபகுதியில் குழுமிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் இம்மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் எழுப்பினார்கள்

இம்மசோதாவால் வடகிழக்கு மாகாணம் முழுவதற்கும் பெரும் பாதுகாப்பு அச்சுறத்தல் ஏற்படும் என காங்கிரஸ் உறுப்பினர் திரு சுட்டிக்காட்டினார் இம்மசோதா தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவைக்கு வந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

கூச்சல் குழப்பங்களுக்கிடையே பேசிய அவைத் துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் பூஜ்ய நேரத்தில் முக்கியமான பொது விஷயங்களை உறுப்பினர்கள் எழுப்பவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

புதுதில்லியில்

ப்ரான்ஸ் நாட்டு ராணுவ தளபதியுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர் ஒருசில நாடுகள் தீவிரவாதிகளுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள ப்ரான்ஸ் நாட்டின் ராணுவ தளபதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முப்படை தலைவர்கள் ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தஉள்ளார்

நாகை புதிய பேருந்து நிலையத்தில் பல்வேறு வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் இயக்கத்தை இன்று துவக்கிவைத்து பேசிய அமைச்சர் இதன்மூலம் மாசில்லாத சுகாதாரம் பேணப்படும் என்றார்

கஜா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரண தொகை வங்கிகள்மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்

நாகையில் போக்குவரத்து கழக கட்டிடம் இடிந்து பலியானோரின் குடும்பத்தினருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் அக்குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கருணை அடிப்படையிலான அரசுவேலைக்கான உத்தரவு பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் வழங்கப்படும் என்றார்

சரோஜா இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அங்கன்வாடி மையங்களில் ஆங்கில வழி வகுப்புகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் பெண்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு தாலிக்கு தங்கம் வழங்கி வருவதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு

பெஞ்சமின் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தீவுத்திடலில் நடைபெறும் இக்கண்காட்சிக்கான தொடக்கவிழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் ஹஜ் தமிழகத்திலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பயனாளிகளின் தேர்வு சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் நாளை மறுநாள் குலுக்கல் முறையில் நடைபெற உள்ளது

கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின்கீழ் பயனாளிகள் தேர்வு கிள்ளியூர் ஊராட்சி மத்திக்கோடு கிராமத்தில் நாளைமறுநாள் நடைபெற உள்ளதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் மு வடநேரே கூறியுள்ளார் கண் கண்ணாடி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் அரசுபள்ளி மாணாக்கருக்கு தனியார் மருத்துவனை சார்பில் இலவச கண் கண்ணாடிகளை ஆட்சித்தலைவர் திரு கே ராஜாமணி இன்று வழங்கினார்